பிரதமரின் நேர்மை குறித்து கேள்வி எழுப்பியதன் மூலம் திரு ராகுல்காந்தி தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள து

பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று துவக்கி வைத்த ஆயுஷ்மன் பாரத் பிரதம மந்திரி ஜன ஆரோக்ய திட்டத்தை சுகாதார வல்லுநர்கள் பலர் வரவேற்றுள்ளனர் மத்திய அரசின் இந்த முயற்சி நாட்டில் சுகாதார துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அப்பல்லோ மருத்துவமனையின் துணை த் தலைவர் டாக்டர் பிரீத்தா ரெட்டி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் இந்த தட்டம் கோடிக்கணக்கான நோயாளிகளுக்கு உதவும் என்று கூறியுள்ளார் அரசின் இந்த நட்டத்திற்கு தாம் ஆதரவளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எஸ்ஆர்எல் டயக்னோஸ்டிக்ஸ் நிறுவனத்தில் தலைமை செயல் அதிகாரி ஹரித்தம் ஹல்தார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் மூலம் இந்திய மக்கள் அனைவருக்கும் நியாயமான விலையில் தரமான சுகாதார சேவை கிடைக்கும் என்று கூறியுள்ளார் ரெலிகேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அமைப்பின் மேலாண் இயக்குநர் திரு அனுத் குலாத்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆயூஷ்மன் பாரத் திட்டம் நாட்டில் சுகாதாரத்துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் சுகாதாரமான நாடு வளமிக்க நாடாக மாறும் என்றும் தெரிவித்துள்ளார் உதான் போன்ற அரசுத் திட்டங்கள் பயணத்தை எளிதாக்கியதுடன் அவற்றை அதிக செலவிலாததாகவும் மாற்றியிருக்கின்றன என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் சிக்கிம் மாநிலத்தில் பாக்யாங்கில் அமைந்துள்ள அதன் முதலாவது விமான நிலையத்தை அவர் இன்று நாட்டிற்காக அர்ப்பணித்தார்

அப்போது பேசிய திரு மோடி மாநிலங்களுக்கிடையே காணப்படும் வேறுபாடுகளை களைய மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார் வடகிழக்கு மாநிலங்களில் சாலை மற்றும் தகவல் தொடர்புகளை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள தாகவும் அவர் கூறினார்

மக்களுக்கான சேவைகளை விரிவுப்படுத்தும் பணியில் முக்கிய பங்காற்றுமாறு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவன அறிவியல் வல்லுநர்களை குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் ஐதராபாத்தில் உள்ள தேசிய தொலைதூர உணர்வு மையத்தில் அறிவியல் வல்லுநர்களிடையே அவர் இன்று பேகம்போது இந்த வேண்டுகோளை விடுத்தார் நாட்டை செம்மையாக நிர்வாகிக்க திட்டங்கள் தேவை இதற்காக செயற்கைக்கோள்கள் மூலம் பல்வேறு விவரங்களை அறிவியல் வல்லுநர்கள் அரசுக்கு வழங்க முடியும் என்றார் நாட்டிலுள்ள நதிகளை இணைப்பதற்கு திட்டமிடும் போ து செயற்கைக்கோன் வழியாக தரப்படும் விவரங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் என்று திரு வெங்கையாநாயடு தெரிவித்தார்

விவசாயிகளின் நலன்களுக்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அப்போது பேசிய இஸ்ரோ நிறுவன தலைவர் திரு

ரபேல் விமான கொள்முதல் விவகாரத்தில் முன்னாள் பிரெஞ்ச் அதிபர் திரு பிரான்கைஸ் கொலந்தே விளக்கங்கள் அளித்துள்ளதை அடுத்து இந்த பிரச்னையில் ஐயப்பாட்டிற்கே இடமில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத் சிங் கூறியுள்ளார் வரும் மக்களவை தேர்தலை மனதில் கொண்டே ரபேல் கொள்முதல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சி எழுப்பி வருவதாக அவர் கூறினார் காஷ்மீர் பிரச்னை திர்க்கப்பட்டுவிடும் என்று தாம் கருதவதாகவும் இந்த பிரச்னை குறித்து யாருடனும் பேசுவதற்கு அரசு தயாராக உள்ளதாகவும் கூறிய அவர் காஷ்மீரில் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டினார் ரபேல் விமான கொள்முதவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி யின் நேர்மை குறித்து கேள்வி எழுப்பியதன் மூலம் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தேசிய பாதுகாப்பில் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டார் என மத்திய தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் பட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தானுக்கு உதவுவதற்காகவே திரு ராகுல்காந்தி அடிக்கடி ரபேல் விமான கொள்முதல் குறித்து பேசி வருவதாக கூறினார் ரபேல் விமான கொன்முதல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்காலத்திலேயே துவக்கப்பட்டது ஆனால் லாபம் கருதி அந்த கொள்முதல் கிடப்பில் போடப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார்

இதனால் நாடு பயனடைவது மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் பெருகும் என்று மத்திய அமைச்சர் தெரிவித்தார் மாவோயிஸ்டுகளால் ஆந்திர எம்எல்ஏ ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தில் இன்று மாவோயிஸ்ட் எதிர்ப்பு சிறப்பு படையினரும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரும் பெரியதொரு தேடுதல் வேட்டையை தொடக்கியுள்ளனர்

பெண்களும் இந்த கும்பலில் இருந்துள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் எளிதான வாழ்வு குறியீட்டு எண் தரவரிசைப் பட்டியலில் மாநிலங்களில் ஆந்திர பிரதேசம் முதலிடத்தை பெற்றுள்ளது

முன்னாள் அஇஅதிமுக எம்எல்ஏ திரு ஒம்சக்தி சேகர் இந்த எம்எல்ஏ க்கள் லாபம் தரும் பதவி வகிப்பதாகவும் எனவே அவர்கள் பதவிநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும் அனுப்பியிருந்த மனு தொடர்பாக இந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது முன்பு ஒருமுறை அனுப்பப்பட்ட இத்தகைய நோட்டீசுக்கு எம்எல்ஏ க்கள் அளித்த பதில் ஏற்கத்தக்க வகையில் இல்லையென தேர்தல் ஆணையம் கூறியதையடுத்து இப்போது மீண்டும் மேலும் விளக்கங்கள் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது

நாராயணசாமி க்கும் மனு அனுப்பியுள்ளார்

புதுச்சேரியில் இயந்திர மீன்பிடி படகு உரிமையாளர்கள் இன்று தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தேங்காய்திட்டு மீன்படி துறைமுகம் முன்பு மறியல் போராட்டம் நடத்தினர் ஆற்றுப்படுகையில் மண் நிரம்பி உள்ளதால் மீன்பிடி படகுகளை செலுத்த முடியவில்லை என்றும் ஆற்றுபடுகையை தூர்வாருமாறு பலமுறை வலியுறுத்தியும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அவர்கன் குற்றம் சாட்டினர்

பந்த் ஆகியவை நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர்

இதற்கான காசோலையை முதலமைச்சர் திரு நாராயணசாமி பாலுமகேந்திரனின் தாய் திருமதி மங்கையர்கரசிடம் வழங்கினார் கதந்திர போராட்ட வீரர் முத்துகுமரப்பா வின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நெட்டப்பாக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு

நாராயணசாமி சபாநாயகர் திரு வைத்திவிங்கம் துணைசபாநாயகர் திரு சிவக்கொழுந்து உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் ஏனாம் தாவரவியல் பூங்காவில் லேசர் கண்காட்சி சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது

இதற்கான சோதனையை கொல்கத்தா நிறுவனம் ஒன்றை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி ககாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் முன்னிலையில் நேற்று மேற்கொண்டனர்

புதுச்சேரி சர்வசே திரைப்பட விழா நாளை மறுநாள் துவங்குகிறது முதலமைச்சர் திரு

நாராயணசாமி விழாவை அலையன்ஸ் பிரான்சே வில் நடைபெறும் நிகழ்ச்சியில் துவக்கி வைக்கிறார்

இந்த திரைப்பட விழாவில் பிரான்சும் ஒரு பங்குதாரராக உள்ளதால் பிரான்ஸ் நாட்டின் சினிமா கலை மற்றும் இலக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது பராமரிப் பணி காரணமாக பாகூர்

இதுதொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்

முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறைத் தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளனின் தாய் திருமதி அற்புதம்மாள் இன்று தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகிததை சந்தித்து தனது மகனை விடுவிக்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி அற்புதம்மாள் தமது முறையீட்டை கவர்னர் கவனமாக கேட்டுக் கொண்டார் என்றும் மனுவை பரிசிலிப்பதாக உறுதியளித்தார் என்றும் தெரிவித்தார்

மல்லாடி கிருஷ்ணராவ் அறிவித்துள்ளார்

ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது

பிரதமரின் நேர்மை குறித்து கேள்வி எழுப்பியதன் மூலம் திரு ராகுல்காந்தி தேசிய பாதுகாப்பிற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார்

குண்டூர் தென்மண்டல ஜுனியர் தடகள போட்டியில் தங்கம் வென்ற பாத்தினா நீலிமா வுக்கு அமைச்சர் திரு